சாரதா நிதி காவல்துறை ஆணையர் நேரில் ஆஜராக வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது

செல்வி மம்தா பானா்ஜி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளாள்

உத்தரவை பிறப்பித்துள்ள இங்கிலாந்து அரசின் நடவடிக்கையை இந்தியா வரவேற்றுள்ளது

சென்னை ஒப்பன் ஏடியி ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் அர்ஜுன் காடே கமித்நகல் ஆகியோர் இரண்டாவது கற்றுக்கு முன்னறேயுள்ளனர்

பள்ளி மாணவா்களின் இறுதித் தேர்வு நடைபெறவதையடுத்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவா் தெரிவித்துள்ளார் அவரது போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் ஆதரவு அளித்து வரும் நிலையில் மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் திரு அருண்ஜேட்லி மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் தவறு செய்த ஒருவருக்கு முதலமைச்சராக பதவி வகிக்கும் செல்வி மம்தா பானர்ஜி பாதுகாப்பு அளித்து வருவதாகக் குற்றம்சாட்டினர் அம்மாநிலத்தில் அவசர நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழலை அவர் உருவாக்கியுள்ளதாக அவர்கள் குற்றம்சாட்டியுள்ளனர் இதனிடையே இந்த விவகாரம் நாடாளுமன்றத்தில் இன்று இரண்டாவது நாளாக எதிரொலித்தது மக்களவையும் மாநிலங்களவையும் இனறு காலை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மேற்குவங்க விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை நண்பகல் வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன இந்நிலையில் சாராதா நிதி நிறுவன முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு அம்மாநில காவல்துறை ஆணையா் திரு ராஜீவ்குமாா் ஆஜராக வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஷில்லாங்கில் இந்த விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

விசாரணையின்போது கட்டாயப்படுத்தும் நடவடிக்கைகளில் ாடுபடக்கூடாது என்றும் அவரை கைது செய்யக்கூடாது என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது இந்த வழக்கில் மின்னனு ஆதாரங்களை அழித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து மற்றொரு நாள் விசாரணை நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்

உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தமக்குக் கிடைத்த தார்மீக வெற்றியாகும் என்று செல்வி மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியின் நடவடிக்கை தகுதி குறைவானதாகும் என்று மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் ஸ்பேஷ் புக்கில் இது தொடா்பாக பதிவை வெளியிட்டுள்ள அவா் மோசடி செய்வோரின் கூட்டனியை ஆதரவாக வைத்து செல்வி மம்தா பானர்ஜி வெளிப்படையாகவே தரமற்ற செயல்களில் ஈடுபடுவதாகக் குற்றம்சாட்டியுள்ளார் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருவருக்கு ஆதரவு அளிக்கும் எதிர்க்கட்சிகள் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவது சரிதானா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சாரதா நிதி நிறுவன மோசுடியில் நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக செயல்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி பொதுத் தேர்தலில் எவ்வாறு வெற்றிபெற இயலும் என்றும் அவர் கூறியுள்ளார் மின்னு வாக்குப்பதிவு எந்திரங்களின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளன நேற்று மாலை தேர்தல் ஆணையத்திடம் இது தொடர்பாக மனு ஒன்றை அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குவாம்நபி ஆஸாத்

புற்றநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சை மேற்கொள்வதற்கான வசதியை தமது அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் புற்றுநோய் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் மத்திய அரசு தரமான மருத்துவ சேவைகளை வழங்கி வருவதாகவும் புற்றுநோயில்வாத ஒரு கமுதாயத்தை உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புற்றநோய் சிகிச்சையிலிருந்து மீண்டு புதிய வாழ்க்கையை நடத்தி வரும் அனைவருக்கும் தமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் வங்கி மோசுடியில் ஈடுபட்டு இங்கிலாந்தில் தஞ்சம் புகுந்துள்ள தொழிலதிபர் திரு விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப அந்நாட்டு உள்துறை செயலர் திரு சஜித் ஜாவித்த உத்தரவிட்டுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை அன்று இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இது வரவேற்கத்தக்கது என்றும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது திரு மல்லையாவை இந்தியாவுக்கு கொண்டு வருவது மத்திய அரசின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் மாபெரும் வெற்றியை அளித்திருப்பதாக மத்திய அமைச்ச் திரு அருண்ஜேட்லி பெருமிதம் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் சாரதா நிதி நிறுவன மோசடியில் சிக்கியவர்களுக்கு ஆதரவு அளித்து வரும் நிலையில் மத்திய அரசு இத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பது பெருமை அளிப்பதாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் காலவரையற்ற உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சமூக ஆர்வல் திரு அன்னா அசாரே யின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்ச் திரு தேவேந்திர பட்நவிஸ் கூறியிருக்கிறார்

விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கு அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அவர் கோரியுள்ளார் பீகாரில் காஜிப்பூர் பக்வாரா பரௌனி ரயில் பாதையில் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த விபத்தையடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் போக்குவரத்து இன்று மீண்டும் தொடங்கியது

வெளியுறவுத்துறை அமைச்சள் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்ச் திரு நிதின் கட்சி ஆகியோர் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் மோட்டார் வாகன அணிவகுப்பை நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தனா்

இந்தியா வங்கதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளில் காந்தியடிகளுடன் தொடர்புடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு இந்த யாத்திரை மேற்கொள்ளப்படும் விபத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவதற்காகவே இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார் உத்திரபிரதேச மாநிலம் ப்ரயாக்ராஜில் மவுனி அமாவாசையன்று புனித நீராடல் நிகழ்ச்சிகள் அமைதியாக நடைபெற்றதாக அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்பநாத் கூறியிருக்கிறார்

உத்திரபிரதேச மாநிலத்தில் கும்பமேளா நிகழ்க்சிகள் முழுவதும் எவ்வித இடையூறுமின்றி சிறப்பான முறையில் நடைபெற்று வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தேசிய ஆயூஷ் திட்டத்தின் கீழ் செயல்படும் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் மாநாடு நாளை புதுதில்லியில நடைபெறுகிறது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யுனியள் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் இந்திய மருத்துவ முறைகள் தொடர்பாகவும் ஆயூஷ் திட்டங்கள் குறித்தும் இந்த மாநாட்டின்போது விரிவான விவாதங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வரும் மக்களவைத் தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் ஒப்புகைச்சிட்டு நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்று தேத்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது வரும் மக்களவைத் தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்கப்பதிவு எந்திரங்களுடன் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வசதியுடன் கூடிய கருவி பொருத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

மத்திய அரசின் உஜ்வாவா திட்டத்தின் மூவம் ஊரக பகுதிகளில் வாழும் மகளிருக்கு மரியாதை கிடைத்திருப்பதாகவும் அவா்களது உடல்நலம் பாதுகாக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சா் திரு தா்மேந்திர பிரதான் கூறியுள்ளாா் புதுதில்லியில் நடைபெற்று வரும் மாநாட்டில் ்பேசிய அவா் பிரதமின் உஜ்வாவா திட்டத்தின் கீழ் பயன்பெறுவோரின் எண்ணிக்கை ஆறு கோடியை தாண்டியுள்ளதாக கூறியுள்ளார் இதனை எட்டு கோடியாக உயர்த்துவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் சென்னை ஒப்பன் ஏடிபி ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் அர்ஜுன் காடே சுமித்நகல் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னறேயுள்ளனர்